இந்திய சீன நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு மேலும் வலுவடைந்திருப்பதாக பிரதமா் திரு

இந்தியாவில் தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு மிகச்சிறப்பாக இருந்ததாக சீன அதிபர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான இடைவெளியை தகவல் அறியும் உரிமை சட்டம் பெருமளவு குறைத்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை விக்கிரவாண்டியில் முதலமைச்சர் திரு

புனே கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் வலுவான இந்தியாவிற்கு எதிராக தென்னாப்பிரிக்கா திண்றி வருகிறது

மாமல்லபுரத்தில் இந்திய சீன பிரதிநிதிகள் நிலையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் இன்று உரையாற்றிய பிரதமா் இரு நாடுகளுக்கு இடையிலான முறைசாரா உச்சிமாநாடு ஒரு புதிய சகாப்தத்திற்கு வழிவகுத்திருப்பதாக எடுத்துரைத்தாா் கடந்த ஆண்டு உஹானில் நடைபெற்ற உச்சிமாநாடு இருநாடுகளுக்கு இடையே ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

காஞ்சிப்பட்டு சேலை தயாரிப்பது வெண்கல சிற்பங்கள் குத்துவிளக்குகள் தயாரிக்கும் முறைகள் போன்றவை குறித்து பிரதமர் சீன அதிபரிடம் எடுத்துரைத்தார் சீன அதிபர் உருவம் பொறிக்கப்பட்ட பட்டுத்துணியையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி அவருக்கு பரிசாக வழங்கினார் இந்நிகழ்வுகளைத் தொடர்ந்து தமது மாமல்லபுர பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்புவதற்காக சென்னை புறப்பட்டார்

இதனையடுத்து சென்னை விமான நிலையம் சென்றடைந்த சீன அதிபரை விமானநிலையத்தில் ஆளுநர் திரு பன்வாரிலால்புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பொதுஇடங்கள் தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் இருப்பதை மக்கள் செய்ய உறுதி வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார்

இதன்மூலம் தகவல் அறியும் சட்டத்தின்கீழான விண்ணப்பங்கள் குறையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நரேந்திரமோடி அரசு அறிமுகம் செய்துள்ள பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து ஏழு மக்கள் உரிய தகவல்களை பெற வழிவகைகள் செய்யப்பட்டிருப்பதோடு அவற்றின் செயலாக்கம் வலைதளத்திலும் வெளியிடப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார் பொதுமக்களுக்கு அதிகமான தகவல்களை வழங்கும் வகையில் அரசு உரிய கட்டமைப்பை உருவாக்கி வருவதாகவும் திரு அமீத்ஷா எடுத்துரைத்தார்

எடப்பாடி கே

விக்ரவாண்டி தொகுதிக்குட்பட்ட முண்டியம்பாக்கம் ராதாபுரம் சாத்தனூர் புதுப்பாளையம் ஆகிய இடங்களில் அவா் தீவிர வாக்கு சேகரிப்பில் இன்று ஈடுபடுகிறார்

விக்கிரவாண்டி திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் காணை கல்பட்டு மாம்பழப்பட்டு அன்னியூர் வெங்கத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று வாக்கு சேகரிக்கிறார் இதனிடையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலர் திரு

பாலகிருஷ்ணன் விக்கிரவாண்டித் தொகுதி திமுக வேட்பாளருக்கு இன்று ஆதரவு கோரினார்

எனவே மூத்த குடிமக்களின் வைப்பீட்டிற்கு கிடைக்கும் வருவாய் மீது வருமானவரி விலக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார்